புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழாவிற்கு விரிவான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன உடல்நிலை காரணங்களால் புதிய அமைச்சரவையில் தம்மை சேர்த்து கொள்ளவேண்டாம் என கேட்டுக் கொண்டு நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சராக திரு நவீன்பட்நாயக் அருணாச்சலப் ஒடிசா பிரதேசத்தின் முதலமைச்சராக திரு பேமா காண்டு ஆகியோர் மீண்டும் பதவியேற்றுள்ளனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்த மக்களுக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்கும் நிலையில் திரு

அமித்ஷா உடன் பலமுறை ஆலோசனை நடத்தி உள்ளார் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் திரு நித்தீஷ்குமாரும் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா வை சந்தித்து பேசியுள்ளார் அமைச்சரவை உருவாக்கம் குறித்து இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இதற்கிடையே நாளை நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றன பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்து தங்களின் வருகையை உறுதிப்படுத்தி உள்ளனர் இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா வங்கதேச அதிபர் திரு முகமது அப்துல் ஹமீது கிர்கிஸ் குடியரசின் அதிபர் திரு சூரோன்பே ஜீன்பேக்கோ மியான்மர் அதிபர் திரு யுவின் மியின்ட் மொரிசீயஸ் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜுக்னோத் நேபாள பிரதமர் திரு

பி சர்மா ஒலி பூட்டான் பிரதமர் டாக்டர் லோட்டே செரின் தாய்லாந்தின் சிறப்பு தூதர் திரு கிரிசடா பூன்ராக் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இவர்களை வரவேற்க தயார் நிலையில் இருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பிரதமர் திரு

மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொள்வதாக முன்னதாக அறிவித்த போதிலும் பின்னர் அம்முடிவை விலக்கிக் கொண்டார்

மத்தியில் அமையவுள்ள புதிய அமைச்சரவையில் உடல்நிலை காரணங்களால் தம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் எனக் கேட்டுக் கொண்டு நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கு கடிதம் எழுதியுள்ளார் சிகிச்சை பெற தமக்கு நேரம் தேவைப்படுவதால் புதிய அரசின் எந்த பொறுப்பிலும் தமக்குப் பங்கு வேண்டாம் என்று கடிதத்தில் அவர் கூறியுள்ளார்

ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக திரு

புவனேஸ்வரில் இட்கோ கண்காட்சி மைதானத்தில் நடைபெற்ற பதவி ஏற்பு விழாவில் ஆளுநர் திரு கணேஷிலால் முதலமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் இதே போல அருணாச்சலப் பிரதேச முதலமைச்சராக மாநில பிஜேபி தலைவர் திரு

அவருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் இட்டா நகரில் ஆளுநர் திரு

டி மிஸ்ரா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் அருணாச்சல பிரதேசம் மற்றும் புதிய முதலமைச்சர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார்

ராகுல்காந்தியின் மைத்துனரும் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ராவின் கணவருமான திரு ராபர்ட் வத்ரா நாளை ஆஜராகுமாறு அமலாக்கப் பிரிவு இயக்குநரகம் இன்று புதிதாக சம்மன் அனுப்பியுள்ளது

பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் முன்னிலையில் இன்று காலை பதவி ஏற்றனர் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் சபாநாயகர் திரு தனபால் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

இதற்கிடையே கன்னியகுமாரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்தகுமார் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை திரு ராகுல்காந்தி விளக்கிக் கொள்ள வேண்டும் எனக் கோரி புதுவையில் இன்று நடைபெற்ற பிரதேச காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் ஈடு இணையற்ற தலைவராக திரு ராகுல்காந்தி செயல்பட்டு வருவதாகவும் அவரது தலைமையில் தான் எதிர்க்காலத்தில் கட்சி புதிய உயரங்களை எட்ட முடியும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டது இதற்கான திரு ராகுல்காந்தியின் எல்லா முயற்சிகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் பிரதேச காங்கிரஸ் கூறியுள்ளது பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுவைக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கத்தை வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலரும் புதுவைக்கான காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளருமான திரு சஞ்சய் தத் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

ராகுல்காந்தியின் தலைமையிலும் நாராயணசாமி அரசின் செயல்பாடுகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் மீதும் புதுச்சேரி மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடே இந்த வெற்றி என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் பாரதிய ஜனதா மற்றும் அதன் தலைவர்கள் வெளிப்படுத்திய தமிழர் விரோத உணர்வுகளை புதுச்சேரி மக்கள் நிராகரித்து இருப்பதாகவும் முதலமைச்சர் பதவிக்கான ஆசையைத் தவிர மாநிலத்தின் வளர்ச்சிக்கான செயல்திட்டம் எதுவும் இல்லாத மாநில எதிர்க்கட்சிகள் மீது மக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானமாகவே புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கும் மேல் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை எல்லா வகையிலும் தடுத்து துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வெளிப்படுத்திய புதுச்சேரி விரோதப் போக்கையும் மக்கள் நிராகரித்து இருப்பதாக அவர் கூறினார் மக்களால் உரிய முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சீர்குலைக்க கூடாது என்னும் மிக முக்கிய செய்தியை புதுச்சேரி மக்கள் மத்தியில் உள்ள மோடி அரசுக்கும் அதன் முகவரைப் போல செயல்படும் துணைநிலை ஆளுநருக்கும் வழங்கி இருப்பதாக திரு சஞ்சய்தத் கூறினார் துணைநிலை ஆளுநருக்கு தார்மீக உணர்வுகள் கொஞ்சமேனும் மிச்சமிருந்தால் மக்களின் உணர்வுகளை இனியேனும் புரிந்து கொண்டு சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திரு வைத்திலிங்கம் மக்கள் மற்றும் தோழமைக் கட்சிகளின் ஆதரவுடன் நாடாளுமன்றத்தில் புதுச்சேரி மாநிலத்தை புதிய உயரங்களுக்கு இட்டு செல்வதற்கான கடமைகளை றழுன்னேடுத்துச் செல்வார் என்றும் திரு சஞ்சய் தத் தெரிவித்தார் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு

வெங்கடேசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் பொறுப்பு சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து திரு வெங்கடேசனுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் மக்களவை உறுப்பினரும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவருமான திரு வைத்திலிங்கம் புதுவைக்கான காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளர் திரு சஞ்சய்தத் திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவக்குமார் திரு

சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தோழமைக் கட்சிகளின் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்

ஏனாம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

புதுவையில் கோடை வெப்பத்தை தணிக்க மழை வேண்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இன்று விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராள பக்தர்கள் கலந்து கொண்டனர்

பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் மீது இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெற உள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலன புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழாவிற்கு விரிவான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன உடல்நிலை காரணங்களால் புதிய அமைச்சரவையில் தம்மை சேர்த்து கொள்ளவேண்டாம் என கேட்டுக் கொண்டு நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஒடிசா முதலமைச்சராக திரு நவீன்பட்நாயக் அருணாச்சலப் பிரதேசத்தின் முதலமைச்சராக திரு பேமா காண்டு ஆகியோர் மீண்டும் பதவியேற்றுள்ளனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்த மக்களுக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்